நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் இன்று மும்பை யில் தொழில் வர்த்தகத் துறையினர் மற்றும் வல்லுனர்களுடன் பட்ஜெட் உத்தேசங்கள் குறித்து கலந்துரையாடல் நடத்தினார்

நாராயணசாமி அழைப்பு விடுத்துள்ளார் குடியுரிமை திருத்தச் சட்டம் காரணமாக அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் வெளி ஆட்கள் குடியேற இயலாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அவ்வாறு குடியேற முடியும் என்று கூறப்படுவது வேண்டுமென்றே பரப்பப்படும் வதந்தி என்றும் அவர் கூறியுள்ளார் போடோ பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் அண்மையில் ஒப்பந்தம் எட்டப்பட்டதைக் கொண்டாடும் வகையில் அஸ்ஸாம் மாநிலம் கோக்ரஜா ரில் இன்று நடைபெற்ற விழாவில் பிரதமர் பங்கேற்றுப் பேசுகையில் இன்னும் கூட வன்முறைப் பாதையிலேயே இருப்பவர்கள் இனி ஆயுதங்களைக் கைவிட்டு பிரதான நீரோட்டத்திற்கு திரும்பவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த விஷயத்தில் போடோ இளைஞர்களை மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று அவர் கூறினார் எந்தப் பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வு ஆகாது என்றும் அவர் குறிப்பிட்டார்

அனைவரையும் ஒருங்கிணைத்து வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் போடோ பிரதேசக் கவுன்சில் ஆணையம் முன் உதாரணமாக செயல்படும் எனத் தாம் நம்புவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சரபானந்த சோனோவால் உட்பட பலர் இவ்விழாவில் கலந்துகொண்டனர் இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் போடோ அமைதி ஒப்பந்தம் பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் உறுதியான தலைமைக்கும் அஸ்ஸாமில் நிரந்தர அடிப்படையில் அமைதியை உறுதப் படுத்துவதற்கான பிரதமரின் முயற்சிகளுக்கும் இன்னும் ஒரு சான்றாகும் என்று கூறியுள்ளார் மோடி அரசு புதிய நம்பிக்கைகளில் சின்னமாகவே திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

முன்னதாக மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குறித்து சுகாதார அமைச்சர் டாக்டர்

இறுதி ஒத்திவைப்புக்குப் பின்னர் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு அதீர் ரஞ்சன் சவுத்திரி செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவையில் திரு ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கும் அமைச்சர் வெளியிட்ட கருத்துக்களுக்கும் எந்தத் தொடர்பும் இல்லை என்றார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே திரு ராகுல் காந்தி வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து அவைக்குள் அமைச்சர் பிரச்சனை எழுப்பியது டெல்லி சட்டமன்றத் தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கம் கொண்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வை தாங்கள் சந்தித்து அமைச்சர் மன்னிப்பு கோரவேண்டும் என வலியுறுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி செய்தியாளர்களிடம் பேசுகையில் மக்களவையில் அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்த னைத் தாக்க முயற்சிகள் நடந்ததாகக் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் எந்த அளவிற்கு விரக்தியில் உள்ளது என்பதே இதனால் வெளிப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஓரே நாடு ஓரே குடும்ப அட்டை திட்டத்தின் கீழ் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய உணவுத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெளிவு படுத்தியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் துணைக் கேள்விகளுக்கு பதில்அளித்த அவர் மானிய விலையில் உணவு தானியங்களைப் பெற ஏற்கனவே உள்ள குடும்ப அட்டைகளே நாடு முழுவதும் செல்லுபடியாகும் என்றார்

மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் இன்று மும்பை யில் தொழில் வர்த்தக அமைப்புகள் மற்றும் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் தொழில் துறையினர் மற்றும் முதலீட்டு வங்கியாளர்களையும் சந்தித்து பட்ஜெட் உத்தேசங்கள் குறித்து கலந்துரையாடினார் நடைமுறைக்கு எற்ற முற்போக்கு உத்தேசங்கள் பட்ஜெட்டில் இடம் பெற்றுள்ளதாகவும் உள் கட்டமைப்பு மற்றும் மூலதனச் செல்வங்களை கட்டியமைக்கும் விதத்தில் மக்கள் பணத்தை பொறுப்பான முறையில் செலவிட பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நிதி அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி பட்ஜெட் பற்றிய மக்களின் சந்தேகங்களைப் போக்க முதன்முறையாக இம்முறை நடவடிக்கை எடுக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நிதி அமைச்சர் நாளை சென்னையில் இதேபோல பல்வேறு தரப்பினருடன் பட்ஜெட் பற்றிய கலந்துரையாடல் கூட்டங்களை நடத்த இருக்கிறார் புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர்

முன்னதாக ஏனாம் காவல் நிலையத்திற்கு அவர் சென்று ரோந்துப் பணி அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் பள்ளி ஆசிரியர்களையும் அவர் சந்தித்து ஸ்வச் பாரத் இயக்கத்தில் ஈடுபட ஊக்கம் அளித்தார்

தடையற்ற மின்சாரம் கிடைக்கும் மாநிலமான புதுச்சேரியில் தொழில் முனைவோருடன் ஒருங்கிணைந்து செயல்பட அரசு தயாராக இருப்பதால் தொழில் முனைவோர் புதுவையில் தொழில் பிரிவுகளை அமைக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

மருந்து உற்பத்தி பிரிவுகள் மோட்டார் வாகன உதிரி பாகங்களின் உற்பத்தி பிரிவுகள் மற்றும் இதர சிறு மற்றும் நடுத்தர தொழில் பிரிவுகள் புதுச்சேரியில் வரவேற்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சரும் சிபிஐ தலைவருமான அமரர் வ

நாராயணசாமி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சிபிஐ மாநிலச் செயலர் திரு சலீம் முன்னாள் செயலர்கள் திரு

விஸ்வநாதன் திரு

கலைநாதன் ஏஐடியுசி நிர்வாகி திரு அபிஷேகம் உள்ளிட்டவர்களும் சுப்பையா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சுப்பையா சமூக அறிவியல் இலக்கிய ஆராய்ச்சி மையம் மற்றும் சுப்பையா சமாதியிலும் அலங்கரித்து வைக்கப் பட்டிருந்த அன்னாரின் திருஉருவப் படங்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது

ரங்கசாமி கட்சி அலுவலகத்தில் கட்சிக் கொடியை ஏற்றிவைத்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார் புதுவையில் உள்ள காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு மக்களுக்குக் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மத்திய அரசு மற்றும் துணைநிலை ஆளுனரையும் எதிர் கட்சிகளையும் குறை கூறி வருவதாக அவர் தெரிவித்தார் நடப்பு அரசு குறித்து மக்கள் வெறுப்படைந்து மாற்றத்தை எதிர்நோக்கிக் காத்திருப்பதாகவும் ஆளும் கட்சி எம்எல்ஏ ஒருவரே அரசுக் எதிராக போர்க்காடி உயர்த்தியிருப்பது இதற்கு சான்றாகும் என்று அவர் கூறினார் முந்தைய என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இலாபத்தில் இயங்கி வந்த பாண்லே பால் நிறுவனம் தற்போது பலகோடி ரூபாய் நஷ்டத்தில் இருப்பதாகவும் வேறுபல அரசு நிறுவனங்களிலும் இதே நிலைதான் காணப்படுவதாகவும் திரு ரங்கசாமி குற்றம் சாட்டினார் அரசின் வருவாய் உயர்வதற்காக புதுச்சேரியில் சூதாட்ட மையங்களை கொண்டுவரும் உத்தேசம் கண்டிக்கத்தக்கது என்றும் திரு ரங்கசாமி தெரிவித்தார்

திரைப்பட நடிகர் விஜய் க்கு எதிரான வருமான வரி சோதனைகள் அரசியல் பழிவாங்கும் நோக்கம் கொண்டவை என்று புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் கண்டனம் வெளியிட்டுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு அரசு இயந்திரத்தை சுய அரசியல் இலாபத்திற்கு பயன்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்

வி ஷண்முகம் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே வாலீஸ்வரர் குளத்தை சீரமைத்து பூங்கா உள்ளிட்ட வசதிகளை நிறுவும் பணிகளும் இதில் அடங்கும் இந்த எல்லாப் பணிகளும் வரும் ஆகஸ்டு மாதத்திற்குள் முடிவடையும் என்று செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் இந்திய தனி அடையாள ஆணையம் இறந்துபோகும் நபர்களின் ஆதார் அட்டைகளை சேகரிக்க நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் பரிசோதனை அடிப்படையில் திட்டம் ஒன்றைத் தொடக்கியுள்ளது ஆணையத்தின் இணை இயக்குனர் திரு சந்தான கோபாலன் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார்